எப்போதும் முகக் கவசம் அணிய வேண்டும்

கை மற்றும் முகத் தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறி இன்றைய செய்திகளை தொடங்குகிறோம் தலைப்புசெய்திகள் நாட்டில் மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜன் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மாணவர்களை சுய சார்பு உள்ளவர்களாக மாற்றக் கூடிய கல்விக்கு தேவை இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வது மிகப் பெரிய சமுதாயக் கடமை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் ஆக்சிஜன் நாட்டில் மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜன் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

தேவை அதிகரித்து வருவதால் ஆக்சிஜன் வீணாவதை தவிர்க்கவும் முறையான பயன்பாட்டை உறுதிப்படுத்தவும் மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

இரும்பு உருக்காலைகளில் உபரியாக உள்ள ஆக்சிஜனை தேவைக்கேற்றபடி மருத்துவ சிகிச்சைக்கு பயன்படுத்திக் கொள்ளவும் உபரி ஆக்சிஜன் ஆதாரங்களை தேவை அதிகம் உள்ள மகாராஷ்டிரா குஜராத் டெல்லி போன்ற மாநிலங்களுடன் இணைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உள்ளதாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

இந்நான்கு நாட்களில் நாடு முழுவதும் செயல்படக் கூடிய தடுப்பூசி மையங்களின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரித்துள்ளது பல்வேறு பணியிடங்களிலும் தடுப்பூசி மையங்கள் செயல்படுத்தப்பட்டன

கொரோனா பெருந்தொற்று தொடங்கியதில் இருந்து ஒரே நாளில் இந்த அளவு அதிக எண்ணிக்கையில் புதிய நோயாளிகள் கண்டறியப்படுவது இதுவே முதல் முறையாகும்

முதலமைச்சர் திரு அரவிந்த் கேஜரிவால் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார்

அத்தியாவசியப் பணியாளர்கள் மற்றும் சிறப்பு தேவை உள்ளவர்கள் ஊரடங்க காலத்தில் வெளியே வர பாஸ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் டெல்லியில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் டெல்லி தலைநகரப் பிரதேச அரசு மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தி உள்ளது பொக்ரியால் மாணவர்களை சுய சார்பு உள்ளவர்களாக மாற்றக் கூடிய கல்விக்கு தேவை இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார்

மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடப் பிரிவுகளை எடுத்து படிக்கவும் இடைவெளி விழுந்து விட்டாலும் கல்வியை தொடரவும் புதிய கல்விக் கொள்கையில் வாய்ப்புகள் இடம் பெற்றுள்ளதாக அவர் தெரிவித்தார்

பல்கலைக் கழகத்தின் நடப்பு இளங்கலை மற்றும் முதுகலை படிப்புகளை இளைஞர்களின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு தேவைகளுக்கு ஏற்ப புத்தாக்கம் செய்தல் அவசியம் என்றும் அவர் கூறினார்

கல்லூரிதேர்வு தமிழகத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான அரியர் தேர்வுகள் மே மாதம் நடத்தப்படும் என மாநில அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அரியர் தேர்வுக்கு கட்டணம் செலுத்தி அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக கருதப்படுவார்கள் என்று கடந்த ஆகஸ்ட் மாதம் அரசு அறிவித்ததை ஆட்சேபித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது தலைமை வழக்கறிஞர் திரு விஜய் நாராயண் இதை தெரிவித்தார் மாணவர்கள் அனைவருக்கும் ஆன்லைன் அல்லது ஆஃப் லைன் மூலமாக தேர்வு நடத்த வேண்டும் என்றும் தேர்வுத் தேதிகளை பல்கலைக்கழக மானியக் குழுவின் ஆலோசனை அடிப்படையில் முடிவு செய்யப்படும் என்றும் நீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது

தடுப்பூசி போட்டுக் கொள்வது குடும்பத்திற்கும் சமுதாயத்திற்கும் நாம் செய்யக் கூடிய மிகப் பெரிய கடமை என்பதால் தகுதி உள்ள அனைவரும் அச்சமோ தயக்கமோ இன்றி தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறினார் முகக் கவசம் அணியாமல் வெளியே வரும் உரிமை எவருக்கும் இல்லை என்றும் முகக் கவசம் அணியாமல் இருப்பது சமுக விரோதம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

சிலை வளாகத்தை தூய்மை படுத்தி செடி வகைகளை நட்டு பராமரிக்கவும் வனத்துறை அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் பாரதிதாசனார் சிலை வளாகம் பராமரிப்பு இன்றி இருப்பதாக பாரதிதாசன் அறக்கட்டளை அமைப்பினர் கொடுத்ததை தொடர்ந்து இவ்வாறு நடவடிக்கை மனு மேற்கொள்ளப்பட்டதாக ராஜ்நிவாஸ் செய்தி குறிப்பு ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருண் கொரோனா தொற்றும் அதனால் ஏற்படும் உயிரிழப்புகளும் அதிகரித்து வருவதற்கு நோயாளிகள் தாமதமாக சிகிச்சைக்கு வருவதே காரணம் என்பதால் காய்ச்சல் சளி இருமல் மூச்சுத் திணறல் போன்ற அறிகுறி உள்ளவர்கள் உடனுக்குடன் மருத்துவ மனையை அணுகிப் பரிசோதனை செய்து கொண்டு உரிய சிகிச்சை எடுத்துக் கொள்ள வேண்டும் என புதுச்சேரி அரசின் சுகாதாரத்துறைச் செயலர் டாக்டர்

மீண்டும் தலைப்புசெய்திகள் நாட்டில் மருத்துவ தேவைகளுக்கான ஆக்சிஜன் கையிருப்பு போதிய அளவில் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது

மாணவர்களை சுய சார்பு உள்ளவர்களாக மாற்றக் கூடிய கல்விக்கு தேவை இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங்க் கூறியுள்ளார் கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொள்வது மிகப் பெரிய சமுதாயக் கடமை என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்